வெங்கையா நாயுடு மாணவர்கள் பாடங்களை புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் செய்யும் முறைக்கு முடிவு கட்டி மாணவர்களிடையே விவேகமான சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் ஆதிசங்கரர் பிறந்த இடமான காலடியில் ஆதி சங்கரா டிஜிட்டல் அகாடமியை காணொலி காட்சி மூலம் திரு நாயுடு இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் டிஜிட்டல் கல்வியறிவை ஊக்குவிப்பதற்கு மிகப் பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அனைத்து தொழில்நுட்ப மற்றும் கல்வி நிறுவனங்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றார் ஆன்லைன் வகுப்புகள் ஆசிரியர் மாணவர்கள் இடையே நல்ல கலந்துரையாடலை ஏற்படுத்தலாம் ஆனால் அது வகுப்பறையில் கிடைக்கும் தொடர்புக்கு ஈடாகாது என்று கூறிய குடியரசுத் துணைத்தலைவர் வகுப்பறையில் நடத்தப்படும் நேரடி பாடம் விளையாட்டு உடற்பயிற்சி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முக்கியமான விஷயங்கள் இவற்றை ஆன்லைன் கல்வியால் அளித்துவிட முடியாது என்றார் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி புனேயில் உள்ள இந்திய சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை நாளை பார்வையிடுகிறார்

இதில் பங்கேற்பதற்கான பிரதமர் நாளை பிற்பகல் புனே செல்கிறார்

இதன்படி வாகன உரிமையாளர்கள் தாங்கள் இறந்த பின்னர் அந்த வாகனத்தை வேறோருவர் பெயருக்கு மாற்ற நியமனம் செய்ய முடியும் இது தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் பொதுமக்கள் மற்றும் இத்துறை சார்ந்தவர்களிடமிருந்து கருத்துக்களை கோரியுள்ளது இந்த விவரங்கள் அமைச்சகத்தின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன இதுநாள் வரை பெயர் மாற்றும் நடைமுறை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டும் மிகவும் சிக்கலானதாகவும் இருந்து வந்ததை தொடர்ந்து அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது

என்ற முகவரிக்கும் கடிதம் மூலம் தெரிவிக்கலாம்

இப்பதிவின்படியே வழங்கப்படும் அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள்

ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் திருத்திக்கொள்ளலாம் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர்சிங் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காரைக்கால் பேரணி காரைக்காலில் இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறையுடன் இணைந்து அரக்கோணத்தில் இருந்து வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் தன்னார்வலர்கள் பங்கேற்ற கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி வேளாண் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் திரு

கமலக்கண்ணன் கொடி அசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகாபட் துணை ஆட்சியர் திரு பாஸ்கரன் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு துறையின் துணை கமாண்டன்ட் திரு

கமலக்கண்ணன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு

இத்தினத்தை ஒட்டி உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் தமிழகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் காணொலி மூலம் இன்று விருது வழங்கினார்

வரலாற்றில் முதன் முறையாக பொங்கல் பண்டிகைக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்ததை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் பண்டிகைக்கு உச்சநீதிமன்றம் விடுமுறை அளித்ததை தமிழக மக்கள் சார்பாக மனமார வரவேற்கின்றேன் டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்கள் தடை செய்யப்பட்டதன் மூலம் இளைஞர்களின் தற்கொலை தடுக்கப்பட்டுள்ள நிலையில் கந்துவட்டி செயலி கடன் நிறுவனங்களிடம் சிக்கி தற்கொலை செய்து கொள்ளும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் இத்தகைய ஆன்லைன் கந்துவட்டி நிறுவனங்களை தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

கிரிக்கெட் சிட்னி நகரில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது